எடப்பாடி கே

ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை தடுப்பதற்கான வழிமுறைகள் சட்டத்திலேயே உள்ளதாக சட்ட அமைச்சர் திரு

வி

நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு

இன்று தொடங்குகின்றன

எடப்பாடி கே

சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இன்று குறுக்கிட்டு பேசிய அவர் தொற்றா நோய் இருப்பது பற்றிய விவரம் தெரியாமலேயே கிராமங்களில் ஏராளமானோர் வாழ்வதை கருத்தில்கொண்டு கிராம அளவில் இதற்கான முகாம்கள் நடத்தி நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறினார் முன்னதாக விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திருமதி பூங்கோதை ஆலடி அருணா தொற்றா நோய்களால் உயிரிழப்பு ஏற்படுவதில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது என்றார்

தொற்றா நோய்களில் உயிரிழப்பை ஏற்படுத்துவதில் இதய நோய் நுரையீரல் கோளாறு சர்க்கரை நோய் புற்றுநோய் மனநோய் ஆகியவை முக்கிய காரணிகளாக திகழ்வதாக கூறினார் அப்போது குறுக்கிட்டு பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்சி விஜயபாஸ்கர் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டுமே வாழ்க்கை முறை சார்ந்த தொற்றா நோய்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் சிகிச்சை வழங்கப்படுவதோடு தொடர் சேவைகளும் வழங்கப்படுவதாக தெரிவித்தார்

போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

சண்முகம் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை தடுப்பதற்கான வழிமுறைகள் சட்டத்திலேயே இருப்பதால் அதனை கொள்கை முடிவாக அறிவிப்பதற்கான அவசியம் எழவில்லை என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் நேற்று ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக திமுக உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு

இதற்கு பதில் அளித்த அமைச்சர் திரு

சண்முகம் பொதுவாக ஹைட்ரோ கார்பன் அகழ்விற்கு சாத்தியக்கூறு உள்ள இடங்கள் பற்றிய பட்டியலையும் அவற்றை ஏலத்தில் விடுவதற்கான அறிவிப்பையும் மத்திய அரசு இணையத்தில் வெளியிடுவது வழக்கம் என்றார் ஏலத்தில் பங்கேற்ற நிறுவனங்கள் மத்திய அரசின் ஒதுக்கீட்டை பெற்றாலும் மாநில அரசின் அனுமதியின்றி இங்கு தொழில் தொடங்க முடியாது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அரசியல் காரணங்களுக்காகவே போராட்டங்கள் நடத்தப்படுவதாக விம்சித்த அமைச்சர் திரு

சண்முகம் இத்திட்டங்களை தடுக்க தமிழக அரசிற்கு அதிகாரம் உள்ளது என்றார் ஹைட்ரோ கார்பன் அகழ்விற்கான விண்ணப்பங்கள் தமிழக அரசிற்கு வந்துள்ள போதிலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சாதக பாதகங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் அவை நிராகரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்

தனபால் முதுபெரும் சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் திருவுருவப்படம் சட்டப்பேரவை மண்டபத்தில் நாளை திறந்துவைக்கப்பட இருப்பதாக பேரவைத்தலைவர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இதனை திறந்துவைப்பார் என்றும் அவர் கூறினாா்

பிரதம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தம் தொகுதிகளில் தொழுநோய் காசநோய் போன்றவற்றை முற்றிலும் ஒழிப்பதற்கான விழிப்புணா்வு நடவடிக்கைகளை முன்னின்று நடத்த வேண்டும் என்று பிரதமர் திரு

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு

நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தம் தொகுதி பணிகளோடு மனிதநேயம் சார்ந்த நடவடிக்கைகளிலும் இயக்கமாக செயல்படுத்தி அதில் பங்கேற்பதன் சீழக அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நல்ல சாலைகள் தேவை என்றால் மக்கள் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் இதற்கு செலவழிக்க மத்திய அரசிடம் போதிய நிதி இல்லை என்றும் குறிப்பிட்டா் சுங்க கட்டணம் மூலம் பெறப்படும் தொகை ஊரக மற்றும் மலைப்பகுதிகளில் சாலைகள் ஏற்படுத்த பயன்படுத்தப்படுவதாகவும் கூறினார்

அவை இன்று கூடியதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எழுந்து தபால்துறை தோ்வுகள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் மட்டுமே இடம்பெற்றதற்கு பலத்த கண்டனம் தெரிவித்தனர் தொடா்ந்து இத்தோ்வை ரத்து செய்துவிட்டு அத்தோ்வுகள் தமிழ் மொழியில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று கோரி கோஷமிட்டனர் அப்போது குறுக்கிட்டு பேசிய அவைத்தலைவர் திரு

கஜேந்திரசிங் ஷெகாவத் இன்று ஹெலிகாப்டர் மூலம் வான்வெளி ஆய்வு மேற்கொண்டுள்ளார் அதனைத்தொடா்ந்து குவஹாட்டியில் நடைபெறும் ஆய்வுக்கூட்டத்தில் உயா் அதிகாரிகளுடன் இதுதொடர்பாக அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார்

காஸிரெங்கா தேசிய பூங்கா முற்றிலும் நீரால் சூழப்பட்டதை அடுத்து அங்குள்ள விலங்குகள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன மிசோரம் மேகாலயா அருணாச்சலப்பிரதேச மாநிலங்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன

மழை வாய்ஸ் வளிமண்டலத்தில் கீழடுக்கில் குறைந்த காற்றழுத்தம் நிலவுவதாலும் வெப்ப சலனம் காரணமாகவும் தமிழகத்தில் பல பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் திரு

பேட்மிண்டன் இந்தோனேஷியன் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டிகள் ஜகார்தாவில் இன்று தொடங்குகின்றன